நரேந்திரமோடி கூறியுள்ளார்

ரவிசங்கர் பிரசாத் கண்டனம் தெரிவித்துள்ளார்

நாடு முழுவதிலும் தக்காளி வெங்காயம் உருளைகிழங்கு போன்ற காய்கறிகள் அதன் விலையில் அதிக ஏற்ற இறக்கம் இன்றி ஆண்டு முழுவதிலும் கிடைப்பதை உறுதி செய்யும் ஆபரேஷன் கின்ரீஸ் என்ற பசுமை செயலாக்கத் திட்டத்தை நடைமுறைப்படுத்த மத்திய அரக அனுமதி அளித்துள்ளது இந்த திட்டத்தை மத்திய நிதி அமைச்சர் திரு

தக்காளி வெங்காயம் உருளைகிழங்கு ஆகியவை சந்தையில் தொடர்ந்து கிடைப்பதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்படுவதாக அவர் தெரிவித்தார் இந்த திட்டத்திற்கு மத்திய உணவு பதவீடும் தொழில் துறை அமைச்சர் திருமதி ஹர்ஷ்மிரத் கவுல்பாதல் அனுமதி வழங்கியுள்ளார் இந்த காய்கறிகளின் விலையில் அதிக ஏற்ற இறக்கம் ஏற்படுவது குடும்பங்களின் பொருளாதாரத்தை பெருமளவு பாதிப்பதாக அவர் கூறினார் இந்த திட்டம் புரட்சிகரமான ஒரு திட்டம் என்றும் அது சம்பந்தப்பட்ட அனைவருடனும் தொடர்ந்து ஆலோசனை நடத்திய பிறகு உருவாக்கப்பட்டு இருக்கிறது என்றும் தெரிவித்தார் இத்திட்டத்தின்படி தக்காளி வெங்காயம் உருளைகிழங்கு ஆகியவற்றின் உற்பத்தி செய்வதற்காக அதிகரிப்பதை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதுடன் மானியங்களும் தரப்படுவதாக கூறினார் இந்தியாவின் முதலாவது உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலான ஐஎன்எஸ் ஹரிகந்த் தனது முதலாவது தடுப்பு ரோந்துப் பணியை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது இதையடுத்து குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இந்திய கடற்படையையும் இந்திய பாதுகாப்பு தொழில்நுட்ப வல்லுநர்களையும் பாராட்டியுள்ளார் நாட்டின் பாதுகாப்பு தயார் நிலையில் ஐஎன்எஸ் ஹரிகந்த் ஒரு மைல் கல்லாகும் என்று அவர் கூறியுள்ளார் ஐஎன்எஸ் ஹரிகந்த் தின் சாதனையை பாராட்டிய பிரதமர் திரு நரேந்திரமோடி நம்பகமான அணு ஆயுதத் தடுப்பு முறை தற்போதைய தேவை என்றார் அவர் அணு ஆயுதங்கள் வைத்துக் கொண்டு மிரட்டல் விடுவோருக்கு ஐஎன்எஸ் ஹரிகந்த் சரியான பதிலடி தருவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் அணுசக்தி திட்டம் உலக அமைதி மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்தும் இந்தியாவின் முயற்சிகளோடு பார்க்கப்பட வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சி தாராமன் ஜஎன்எஸ் ஹரிகந்த் தின் சாதனையை பாராட்டினார்

பீகாரில் சென்ற வாரம் பெண் காவலர் ஒருவர் இறந்ததை அடுத்து

பெண் காவலர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு இருந்தார் என்றும் அவருக்கு விடுமுறை மறுக்கப்பட்டதை அடுத்து அவர் உயிரிழந்தார் என்றும் குற்றம் சாட்டப்பட்டு இருந்தது

அதிகாரிகள் மீது தாக்குதல் தொடுத்ததுடன் காவல் வாகனங்களையும் சேதப்படுத்தினார்கள் இதில் கமாண்டடன்ட் ஒருவர் காயமடைந்தார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களில் பெரும்பாலோர் பெண் காவலர்கள்

ரவிசங்கர் பிரசாத் குறை கூறியுள்ளார் டெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜவகர்லால் நேரு இந்திராகாந்தி போன்ற காங்கிரஸ் தலைவர்களின் நினைவாக பல்வேறு விருதுகளும் பரிசுகளும் ஏற்கனவே உள்ளன என்றார் சர்தார் வல்லபபாய் படேலுக்கு சிலை வடிக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பிரச்சனையாகவே இருக்கக்கூடாது என்று அவர் கருத்த தெரிவித்தார் ராமர் கோவில் குறித்தும் சர்தார் படேல் சிலை குறித்தும் காங்கிரஸ் தலைவர் திரு

சிதம்பரம் ட்விட்டரில் தெரிவித்த கருத்துக்களுக்கு திரு ரவிசங்கர் பிரசாத் கண்டனம் தெரிவித்தார்

ராகுல்காந்தி தன்னை சிவபக்தர் என்று காட்டிக் கொள்கிறார்

சபரிமலையிலும் அதைச் கற்றியுள்ள பகுதிகளிலும் அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் கூடுவதற்கு ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டு உள்ளது இந்த தடை நாளையும் தொடரும்

உச்ச நீதமன்ற திர்ப்புக்கு எதிராக சென்ற மாதம் வன்முறை போராட்டங்கள் அப்பகுதியில் நடைபெற்றன தீபாவளியை முன்னிட்டு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி முதலமைச்சர் திரு நாராயணசாமி மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கன் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துன்ளனர் துணைநிலை ஆளுநர் தனது வாழ்த்துச் செய்தியில் மக்கள் அனைவரின் வாழ்விலும் திபாவளிப் பண்டிகை மகிழ்ச்சி செழிப்பு உடல்நலம் ஆகியவற்றை கொடுத்து அவர்களின் வாழ்க்கையை ஒளிமயமாக்கும் என தெரிவித்துள்ளார் அனைவரும் திபாவளியை மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாகவும் கொண்டாட வேண்டும் என்றும் கூறியுனார் முதலமைச்சர் திரு நாராயணசாமி தமது வாழ்த்துச் செய்தியில் உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி பட்டாசு வெடிக்க வேண்டும் என்று மக்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார் மக்களுக்கு தொந்தரவு தரும் தடைகள் விரைவில் நீங்கும் என்றும் புதுச்சேரி வளர்ச்சி நோக்கிப் பயணிக்கும் என்றும் திரு நாராயணசாமி தமது செய்தியில் கூறியுள்ளார் சபாநாயகர் திரு வைத்திலிங்கம் மக்களவை உறுப்பினர் திரு ராதாகிருஷ்ணன் அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் உள்ளிட்ட பலர் திபாவளியை முன்னிட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் திபாவளியின் முதல் நாளான இன்று தந்தராசாக கொண்டாடப்படுகிறது மும்பையில் இந்த கொண்டாட்டங்கள் மிகவும் சிறப்பாக நடைபெறகின்றன மருத்துவ கடவுளான தன்வந்திரி யின் பிறந்த தினமாக தந்தராஸ் கொண்டாடப்படுகிறது தந்தராஸ் அல்லது தந்தையோதாஷி என்பது ஹிந்து பஞ்சாங்கத்தில் சுப நாட்களில் ஒன்றாக கருதப்படுகிறது வளம் மிக்க ஆண்டுக்காக செல்வ கடவுன் லட்சுமியின் அருள் கடாட்சத்தைப் பெறுவதற்காக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது இன்று தங்கம் வெள்ளி கார் பாத்திரங்கள் போன்றவற்றை மக்கள் வாங்குகின்றனர்

இந்த தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் சமூகத்தில் அமைதியும் செல்வமும் திளைக்க இந்த நாள் உதவும் என்று திரு மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

மேலும் கட்டுப்பாடுகளை மீறி பட்டாசு வெடிப்பதையும் விற்பனை செய்வதை கண்காணிக்கவும் தமிழ்நாடு முழுவதும் தனி போலீஸ் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன

புதுச்சேரியில் சரவெடி வெடிக்க தடை விதிக்கப்பட்டு உள்ளதாக தியணைப்புத் துறை தெரிவித்துள்ளது ஜெர்மனியில் நடைபெற்ற சார்லோர் லக்ஸ் ஒபன் பேட்மிடன் போட்டியை சுபாங்கர் டே வென்றுள்ளார்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட ஆபரேஷன் கிரீன்ஸ் திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது நம்பகமான அணு ஆயுதத் தடுப்புமுறை நாட்டிற்கு தற்போது தேவை என பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் சர்தார் படேல் சிலை குறித்து காங்கிரஸ் கட்சி கூறியுள்ள கருத்துகளுக்கு மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கண்டனம் தெரிவித்துள்ளார் நாளை திபாவளியை முன்னிட்டு தலைவர்கள் பலர் புதுச்சேரி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்